கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார்

சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி இதை தெரிவித்துள்ளார்

மேற்கு வங்கத்தில் நாளை முதல் விமான சேவைகள் தொடங்கும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்

இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின

தமிழகத்தில் கொரோனா பாதிப்பில் இருந்து பொருளாதாரத்தை மீட்க ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் டாக்டர் சி ரங்கராஜன் தலைமையிலும் முதலீடுகளை ஈர்க்க தலைமைச் செயலர் திரு சண்முகம் தலைமையிலும் குழுக்களை அமைத்து மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதும் குறிப்பிடத் தக்கது செங்கோட்டையன் தமிழகத்தில் பள்ளிகளை மீண்டும் திறப்பது குறித்தும் சுழற்சி முறையில் வகுப்புகளை நடத்துவது குறித்தும் முதலமைச்சர் தலைமையில் உயர்மட்டக் குழுவின் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என மாநில பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தயாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாண்டு பாடதிட்டத்தை குறைப்பது குறித்து ஏற்கனவே பள்ளிக் கல்வித் துறையால் அமைக்கப்பட்டுள்ள குழுவின் பரிந்துரை அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என்றார்

பொது முடக்க காலத்தில் பள்ளிகள் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைக்க கூடாதே தவிர ஆன்லைன் மூலம் பாடம் நடத்த தடை ஏதும் இல்லை என்று திரு செங்கோட்டையன் மேலும் தெரிவித்தார்

கமலக் கண்ணன் பல்கலைக் கழக இறுதியாண்டு தேர்வுகளை நடத்துவது குறித்தும் அடுத்த கல்வியாண்டிற்கான செயல்திட்டத்தை தயாரிப்பது குறித்தும் இன்று உயர்நிலைக் கூட்டம் ஒன்றை நடத்தினார் இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவரான முதலமைச்சர் திரு

நாராயணசாமிக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் பின்னர் செய்தியாளர்களிம் தெரிவித்தார்

தனியார் பள்ளிகள் கல்விக் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று அரசு அறிவுறுத்தி இருப்பதாகவும் தொடர்ந்து இது போல புகார்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

முதுகலை மற்றும் இளங்கலை இறுதியாண்டு மாணவர்களுக்கு மட்டுமே தேர்வுகளை நடத்தவும் இதர மாணவர்களுக்கு அகமதிப்பீடு அடிப்படையில் தேர்ச்சி அளிக்கவும் பல்கலைக் கழக மானியக் குழு ஆலோசனை வழங்கி இருப்பதாக அவர் கூறினார்

கல்வியமைச்சர் நடத்திய உயர்நிலைக் கூட்டத்தில் புதுச்சேரி பல்கலைக் கழக துணை வேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் உயர்கல்வித்துறை இயக்குனர் திரு ஒய் எல் என் ரெட்டி மற்றும் கல்லூரி முதல்வர்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் ஏனாம் மாஹே பகுதிகளில் உள்ள கல்லூரிகளின் முதல்வர்கள் காணொளி காட்சி மூலம் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்

மல்லடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் புதிதாக தொற்று கண்டறியப்பட்டவர்களில் இருவர் முத்தியால்பேட் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்றவர்கள் சோலைநகர் மூகாம்பிகை நகர் மற்றும் தர்மாபுரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஏற்கனவே கொரோனா தொற்று உள்ளவர்கள் மூலமாகவே இவர்களுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இவர்கள் அல்லாது புதுச்சேரி ஜிப்மரில் அனுமதிக்கப் பட்டுள்ள சென்னையைச் சேர்ந்த நால்வருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ள போதிலும் இவர்கள் தமிழக கணக்கில் தான் வருவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்திலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜவஹர்லால் நேருவுன் திருவுருப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு ஏவி சுப்ரமணியன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இரு நிகழ்ச்சிகளிலும் சமூக இடைவெளி பின்பற்றப் பட்டது புதுச்சேரி சிபிஐ புதுச்சேரியில் மின் வினியோகத்தை தனியார் மயமாக்குவதான மத்திய அரசின் உத்தேசம் மக்களுக்கான அத்தியாவசிய சேவை ஒன்றை வர்த்தக செயல்பாடாக மாற்றுவதாகவே அமையும் என்பதால் மக்கள் விழிப்புடன் இருந்து இந்த உத்தேசத்தை எதிர்க்க வேண்டும் என சிபிஐ மாநிலச் செயலர் திரு சலீம் கூறியுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை துணைநிலை ஆளுநர் ஏற்கனவே ஆட்சேபித்து இருப்பதால் புதுச்சேரி அரசு மத்திய அரசின் உத்தேசத்தை வலுவாக ஆட்சேபித்து மின் வினியோகத்தின் தனியார் மயத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றார் பேராசிரியர் ராமதாஸ் புதுச்சேரி அரசின் வருவாயை பெருக்கி மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து அறிக்கை தயாரிக்க சென்னை பொருளாதார பள்ளிக்கு வழங்கியுள்ள பணி ஆணையை அரசு ரத்து செய்ய வேண்டும் என முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கோரியுள்ளார்

கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார்